அனுமதியின்றி மலையேற்றத்தில் ஈடுபட்டதே இந்த விபத்திற்கான காரணம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரானும் உத்தரபிரதேச மாநிலம் மிர்சாபூரில் சூரிய ளரிசக்தி நிலையத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தனர்

குரங்கனி தீ விபத்து பற்றி தெரிந்து கொள்ள தகவல் மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

இதனை தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

இந்நிலையில் இந்த பகுதியில் மீட்பு பணிகள் நிறைவடைந்ததாக துணைமுதலமைச்சர் திரு

முதலமைச்சரின் உத்தரவிற்கேற்ப மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தேனியில் முகாமிட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்களை ஆறுதல் தெரிவித்ததோடு மீட்பு நடவடிக்கைகளையும் பார்வையிட்டார் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பல்லவி பல்தேவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ததோடு நடவடிக்கைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேவையான அனைத்து மீட்ப உதவிகளையும் வழங்கினார்

தீக்காயத்திற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் குணம் பெற்று வீடுதிரும்ப உயர்தர சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் உரிய வழிக்காட்டுதல்களை வழங்கியிருந்தால் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்த்திருக்க முடியும் என்று சுட்டிக்காட்டினார் எதிர்காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் எடுக்கவேண்டும் என அவர் குறிப்பிட்டார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாகச நோக்குடன் சென்ற மாணாக்கரும் இளைஞர்களும் சடலமாக திரும்புவது சகிக்க முடியாத வேதனையாகும் என்று கூறியுள்ளார்

தீவிபத்து குறித்த தகவல்கள் கிடைத்தவுடன் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட நிர்வாகம் கமாண்டோ படையினர் உள்ளிட்ட மீட்பு குழுவினரை அவர் பாராட்டியுள்ளார்

இதுவரை அம்மா இருசக்கர வாகனத்திற்காக மூன்றரை லட்சம் பேர் பதிவு செய்திருப்பதாகவும் தகுதி உள்ளவர்களுக்கு மானிய விலையில் அவை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்

இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

இதனிடையே பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரச்சனை உட்பட அனைத்து விஷயங்கள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் தெரிவித்துள்ளார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

ம் ம் ம் ம் ம் ம கடம்பூர் ராஜீ அரசின் சாதனை நலத்திட்ட செய்திப்படங்களை ஒளிபரப்பாத திரையரங்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

சென்னை கலைவாணர் அரங்கில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்களின் பணி ஆய்வுக்கூட்டம் மற்றும் பயிற்சி வகுப்புகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் திரையரங்குகளில் அரசின் செய்திப்படங்கள் ஒளிபரப்பப்படுவதை செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்களும் உதவி அலுவலர்களும் ஆய்வு செய்திட வேண்டும் என்று குறிப்பிட்டார்